நரேந்திர மோடி கூறியுள்ளார் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் காலியாக உள்ள நீதிபதி பதவி இடங்களை நிரப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு

பி

மேட்டூர் அணையில் இருந்து பெரும் அளவில் உபரிநீர் காவிரியில் திறந்து விடப்படுவதால் காவிரி மற்றும் கொள்ளிட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் இரு மல்லாடி டெல்லியில் மீன் வளத்துறை உயர் அதிகாரியை சந்தித்து மாநிலத்தின் மீன்வளத்திட்டங்களுக்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் உகாண்டாவிலும் மற்ற ஆப்பிரிக்க நாடுகளிலும் இந்தியா தனது ஒத்துழைப்பை மேம்படுத்தி உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உகாண்டாவின் நாடாளுமன்றத்தில் திரு மோடி உரையாற்றினார்

மேலும் அமைச்சர்கள் பலர் ஆப்பிரிக்க நாடுகள் அனைத்திற்கும் வந்துள்ளனர் என பிரதமர் கூறினார்

மேலும் ஆப்பிரிக்க நாடுகளின் இந்திய ஏற்மதியும் வளர்ச்சி அடைந்து வருவதாக அவர் கூறினார் ஆப்ரிக்க நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு துறை ரீதியான கூட்டுறவு மேம்பட்டு வருகிறது என திரு நரேந்திர மோடி கூறினார் மேலும் பயங்கரவாதம் கடற்கொள்ளை ஆகியவற்றை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

இந்தியாவுடனான வணிகத்தை எளிதாக்குவது ஆப்ரிக்க நாடுகளில் இந்திய நிறுவனங்களின் முதலீட்டை ஆதரிப்பது ஆப்ரிக்காவின் பொது சேவைகளை மேம்படுத்துவது கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு தருவது ஆகியவை இவற்றில் அடங்கும் காலநிலை மாற்றம் பிரச்சனையை சமாளிக்க ஆப்ரிக்க நாடுகளுக்கு இந்தியா உதவும் என்று பிரதமர் உறுதியளித்தார் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியா ஆப்ரிக்க நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லப்பாய் பட்டேலின் சிலையை பிரதமரும் உகாண்டா அதிபரும் கம்பாலாவில் திறந்து வைத்தனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று சட்டீஷ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட தண்டேவாடா பகுதியில் விவசாயிகள் மற்றும் சுயஉதவிக் குழு உறுப்பினருடன் கலந்துரையாடினார் ஜெக்தல்பூர் அருகே கிரனார் கிராமத்தில் ஒருங்கிணைந்த விவசாயப் பண்ணையை அவர் பார்வையிட்டார்

இந்த பண்ணையில் இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுடன் குடியரகத் தலைவர் கலந்துரையாடினார் அரிசி ஆலை ஒன்றை மேலாண்மை செய்யும் சுயடதவிக் குழுக்களின் உறுப்பினருடனும் கோழி வளர்ப்போர் உடனும் அவர் கலந்துரையாடினார் உச்சநீதிமன்றத்திலும் மற்றும் உயர்நீதிமன்றங்களிலும் காலியாக உள்ள நீதிபதி பதவியிடங்களை விரைவாக நிரப்ப அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் இரு

பி சவ்திரி இன்று மக்களவையில் தெரிவித்தார் நீதிபதி பதவியிடங்களை நிரப்பும் பணியானது ஒரு தொடரும் செயல் என்றும் பதவிகளை நிரப்புவதற்கான காலக்கெடு எதையும் கூறமுடியாது என்றும் அவர் தெரிவித்தார்

கரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று அவர் தொழில்வர்த்தக அமைப்பு ஒன்றில் உரையாற்றினார் உலக அளவில் அன்னிய நாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டு வரும் தூழலில் இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி விகிதம் நன்றாகவே உள்ளதாக அவர் கூறினார்

கஸ்மா கவராஜ் தெரிவித்துள்ளார் சிக்கி இருந்த அனைத்து பக்தர்களையும் இந்திய தீபத்திய எல்லைப் பாதுகாப்பு படையினரும் குமாயுன் வளர்ச்சி குழுவினரும் நன்கு கவனித்துக் கொண்டனர் என்றும் அவர் கூறியுள்ளார் சட்ட விரோத தொலைபேசி இணைப்பக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாறன் சகோதரர்கள் உள்ளிட்டவர்களை விடுதலை செய்த கீழ் நீதிமன்றத்தின் உத்தரவை சென்னை உயர்நீதமன்றம் ரத்து செய்துள்ளது

இந்த வழக்கில் தொடர்புடைய திரு தயாநிதி மாறன் அவரது சகோதரர் திரு கலாநிதி மாறன் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட பலரை சிபிஐ தனிநீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் வழக்கில் இருந்து விடுவித்தது

தயாநிதி மாறன் மத்திய தொலை தொடர்பு அமைச்சராக இருந்த போது அவரது வீட்டில் சட்டத்திற்கு புறம்பாக தனி தொலைபேசி இணைப்பகம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது என்றும் அது திரு கலாநிதி மாறனுக்கு சொந்தமான சன்நெட் ஒர்க்கின் வர்த்தக மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது இதன் மூலம் திரு

ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரத்திற்கு இடைக்கால நிவாரணம் அளித்த நீதிபதி திரு

பாட்டக் அமலாக்கத்துறையிடம் ஒத்துழைக்குமாறு திரு சிதம்பரத்திற்கு உத்தரவிட்டார் ஏர்செல் மேக்ஸ் சிஸ் வழக்கிலும் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கிலும் திரு சிதம்பரத்தின் பங்கு குறித்து அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் ஆகியோருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மக்களவையில் உரிமை மீறல் பிரச்சனையை எழுப்பி உள்ளது காங்கிரசை சேர்ந்த திரு மல்லிகார்ஜுன் கார்கே உரிமை மீறல் திர்மானத்தை கொண்டு வந்தார் அண்மையில் நடைபெற்ற நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது ரபேல் விமானம் கொள்முதல் தொடர்பாக தவறான தகவல்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் தந்தார் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ள து ரபேல் விமான கொள்முதல் தொடர்பாக இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையேயான ஒப்பந்தத்தில் ஊழல் இருந்ததாக காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா குற்றம் சாட்டினார் இந்த பிரச்சனையில் திருமதி

உரிமை மீறல் திர்மானங்கள் பரிசீலனையில் இருப்பதாக மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் கூறினார் இதற்கிடையில் ரபேல் விமானக் கொள்முதல் பிரச்சனை தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மக்களவையில் உண்மைக்கு புறம்பான தகவலை கூறினார் எனக் குற்றம் சாட்டி அவர் மீது உரிமை மீறல் தீர்மானத்தை பிஜேபி உறுப்பினர் திரு அனுராக் தாக்கர் கொண்டுவந்துள்ளார் கர்நாடக அரசு அதன் அணைகளில் இருந்து அதிக அளவில் உபரி நீரை திறந்து விடுவதால் தமிழகத்தில் காவிரி ஆறு வென்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது

காவிரி மற்றும் கொள்ளிட கரையோரப் பகுதி மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று டெல்லியில் மத்திய மீன்வளத்துறை செயலர் திரு தருண் ஸ்ரீதரை சந்தித்தார்

கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி அரசு சார்பில் நானை கொண்டாப்படுகிறது

நாராயணசாமி சபாநாயகர் திரு வைத்தியலிங்கம் துணை சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்துவார்கள்

விளையாட்டுத் திறமையை ஊக்குவிக்கும் சிறந்த ஒரு திட்டம் இது என அவர் கூறினார் இளமையிலேயே விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் அரசு தீவிரம் கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் உச்சநீதமன்றம் மற்றும் உயர் நீதமன்றங்களில் காலியாக உள்ள நீதிபதி பதவி இடங்களை நிரப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு

பி

மேட்டூர் அணையில் இருந்து பெரும் அளவில் உபரிநீர் காவிரியில் திறந்து விடப்படுவதால் காவிரி மற்றும் கொள்ளிட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் இரு மல்லாடி டெல்லியில் மீன் வளத்துறை உயர் அதிகாரியை சந்தித்து மாநிலத்தின் மீன்வளத்திட்டங்களுக்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்